தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்புத் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர ந வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய ஜல் சக்தி துறையின் விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்றும் அவர் கூறினார் இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் மத்திய அரசின் சுட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு அளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் மத்திய அரசின் வருவாய் ஆதரவு திட்டத்தால் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும அவர் கூறினார்

நீர் மேலாண்மையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் குடிமராமத்துப்பணிகள் மூலம் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார்

மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு எண்ணற்றத் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்புத் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்த நிகழ்ச்சியில் சுட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் தலைமைச்செயலர் திரு சண்முகம் உட்பட பலர் கலந்துகொண்டனர் தமிழகத்தில் மருத்துவக்கல்லூரிகளில் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் சேரும் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கான கல்விக்கட்டணத்தை மாநில அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவைக்கழகத்தில் ஒரு கழல்நிதியை உருவாக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் அந்நிதியிலிருந்து மாணவர்களுக்கான கல்விக்கட்டணம் மற்றும் விடுதிக்கட்டணத்தை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அரசு அறிவித்த உதவித்தொகை வரும் வரை காத்திராமல் இந்த கட்டணத்தை உடனடியாக செலுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அரசுப்பள்ளிகளில் பயின்று உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை பெற்றுள்ள மாணவர்களுக்கு அரசின் உதவி முழுமையாக கிடைக்கும் என்று தெரிந்த பின்னரும் அவர்களுக்கு உதவுவதாக திமுக அறிவித்திருப்பது ஒரு அரசியல் நாடகம் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் அப்பகுதிகளில் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முகாம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்தல் நீக்குதல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இத்தகைய முகாம் நாளையும் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகளை ஆய்வு செய்த அம்மாவட்டத்திற்கான பார்வையாளர் திரு எஸ் சிவ சண்முகராஜா வாக்காளர் பட்டியலை துல்லியமாக வெளியிடுவதற்கு அரசியல் கட்சியினரும் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இதை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் கடற்கரையோர கிராமங்களில் மீன் வளத்தை பாதுகாப்பது குறித்து மீனவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இது வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து